உயர்கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை நாட்டில் உள்ள வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக மேம்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

பிரதமர் திரு

உலகளாவிய ஸ்திரத்தன்மை பாதுகாப்பு பங்களிப்பு படைப்பாற்றல் மேம்பாடு ஆகியவையே இம்மாநாட்டின் முக்கிய கருப்பொருளாகும்

இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு

மேலாண்மை பொருளாதார வர்த்தகம் முதலீடுகள் தொழில்நுட்பம் நகர்மயமாக்கல் முதலீட்டு சந்தைகள் பருவநிலை மாற்றம் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவை குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப் பட்டது

நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக மேம்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பெரிய கனவுகளுடன் தங்களது குறிக்கோளை எட்ட மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டும் என்றும் திரு வெங்கையா நாயுடு கூறினார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சுற்றுலா மற்றும் சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி ஆகியோர் டெல்லியில் இன்று மத்திய நிதித் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் சுகாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் மத்திய கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஜல்சக்தித் துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் ஆகியோரை சந்தித்துப் பேசினர் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி இன்று புதுச்சேரி வணிக வரிகள் துறையின் சிறப்பு செயலாளர் டாக்டர் எல் குமாருடன் காணொளி மூலம் ஆய்வுக்கூட்டத்தில் பங்கேற்றார் மாநிலத்தில் ஜி

வருவாயை அதிகரிக்கும் வகையில் ஆலோசனை சேவைகளை வழங்குவதற்காக ஆலோசகர்களை நியமிப்பது குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது மேலும் வணிக சங்கங்களுடன் மாதமிருமுறை கலந்துரையாடி ஜி

அமலாக்கம் குறித்த கருத்துகளையும் பின்னூட்டங்களைப் பெறவும் ஜி

தொடர்பான பிரச்சினைகள் குறித்து விவாதிப்பது என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது மேலும் ஜி

வருவாயை அதிகரிக்கும் வகையில் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது

கொரோனா வைரஸ் தொற்றைக் கட்டுபடுத்துவதற்கு அரசு எடுத்துவரும் முயற்சிகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென புதுச்சேரி கூட்டுறவு மற்றும் போக்குவரத்துத் துறைச் செயலர் திரு அசோக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார்

கடலூர் நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஆழ்கடல் பகுதியில் உள்ள மீனவர்கள் இன்று மாலைக்குள் கரை திரும்புமாறு அறிவுறுத்தப் படுகிறார்கள் புதுச்சேரி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது

தூத்துக்குடியில் பெய்து வரும் கனத்த மழை காரணமாக அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஏராளமான வீடுகள் சேதம் அடைந்துள்ளதாகவும் இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப் பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேபோல் ராமநாதபுரம் மதுரை நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்து வருகிறது

உதயகுமார் தெரிவித்துள்ளார் மாநிலம் முழுவதும் உள்ள ஏரிகள் பொதுப்பணித் துறையின் முழுக் கண்காணிப்பிலும் கட்டுப்பாட்டிலும் இருப்பதாகவும் ஏரி முழுக் கொள்ளளவை எட்டும் பட்சத்தில் உபரி நீரை வெளியேற்ற பொதுப்பணித் துறை தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்

தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இளங்கலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு சென்னையில் நாளை தொடங்குகிறது

மன் கீ பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் திரு

இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் மக்கள் தங்கள் தன்னுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக் கருத்துக்களை கொண்டுள்ளார் ஏற்கனவே ஏராளமானோர் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர்

பதிவு செய்யப்பட்ட கருத்துக்கள் பிரதமரின் உரையில் ஒரு பகுதியாகும் வாய்ப்பு உள்ளது